செய்து கொள்வதற்கும் மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது

ஒப்புதல் அளித்துள்ளது

இனி விரிவான செய்திகள் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தில் வரலாற்று சிறப்புமிக்க திருத்தங்களை மேற்கொள்வதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதம் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளா்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சா் திரு பிரகாஷ் ஜவடேக்கா வேளாண்துறையின் சீர்திருத்தத்திற்கு இது உதவிடும் என்று கூறினார் விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் விளைபொருட்களை நாட்டில் எந்தவொரு பகுதியில் விற்பதற்கும் விலைய விவசாயிகளே நிர்ணயம் செய்வதற்கும் இதன்மூலம் வகை செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சா் தெரிவித்தாா் முதலீடுகளை ஈ்ப்பதற்கௌ உயர் அதிகாரம் கொண்ட செயலர்கள் குழுவை ஏற்படுத்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் அனைத்து துறைகளிலும் முதலீடுகளை ஈாப்பதற்கு ஏதுவாக திட்ட மேப்பாட்டு பிரிவுகள் ஏற்படுத்துவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகக் கூறினார் ஆயூஷ் அமைச்சகத்தின் கீழ் இந்திய மருத்துவ முறைகள் மற்றும் ஹோமியோபதி மருத்துவ முறைகளுக்கான ஏற்படுத்துவதற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டதாக திரு பிரகாஷ் ஜவடேக்கர் தெரிவித்தார்

இதனையடுத்து அம்மாநில கடலோரப் பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது இம்மாவட்டத்தின் சில இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன மின் கம்பங்களும் வீழ்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

ராய்கட் மாவட்டத்தின் சில பகுதிகளில் கெல்போன் சேவை தண்டிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆர்சியர் நிதி சவுத்ரி தெரிவித்துள்ளார் மின்சாரம் தாக்கி ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது

பலத்த காற்றில் கவர் இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாக மும்பை காவல்துறையினர் தெரிவித்தனர் புயல் காரணமாக மும்பை சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமாள நிலையத்திலிருந்து விமானப் போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது

ஊரடங்கின் போது ஏழை மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்ளக பிரதம் அறிவித்த நிதி தொகுப்பு திட்டத்தின்கீழ்

இதன் மூலம் இத்திட்ட பயனாளிகளுக்கு ஏற்கனவே நிலுவையில் வைக்கப்பட்டிருந்த சம்பளமும் வழங்கப்பட்டுள்ளது

சென்னை மாநகரில் உள்ள குறுகிய சாலைகளில் பெரிய வாகனங்கள் செல்ல இயலாத நிலை உள்ளதால் அப்பகுதிகளில் கிருமி நாசினி தெளிப்பதற்கு ஏதுவாக இந்த வாகனங்களின் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

சென்னையில் உள்ள கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களில் இந்த வாகனங்கள் பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

முதலமைச்சா இந்த சேவையை தொடங்கி வைத்த பின்னா் இரு சக்கர வாகனங்கள் மூலம் கிருமி நாசினி தெளிக்கும் பணி ராயபுரத்தில் இன்று தொடங்கியதாக தீயணைப்புத்துறை அதிகாரி திரு ரஜேஷ் கண்ணன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான தேர்வுக்கூட அனுமதிக் சீட்டை நாளை பிற்பகல் முதல் மாணவர்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது

தனித் தோ்வாகளும் நாளை பிற்பகல் முதல் இந்த இணையதளத்தில் தேர்வுகூட அனுமதி சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே தமிழகத்தில் அளைத்து பள்ளிகளையும் முதன்மை கல்வி அதிகாரிகள் ஆய்வு செய்யுமாறு பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வுக்காக அனைத்து பள்ளிகளும் தேர்வு மையங்களாக செயல்பட உள்ளதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த ஆய்வின்போது அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் பள்ளியில் இருக்க வேண்டுமென்றும் பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது